நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது இதில் அனைத்து கட்சிகள் சார்பிலும் எழுப்பப்படும் பிரக்சினைகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தில்லியில் ஆம் ஆத்மி சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் தொடர்பான விவகாரத்தில் மனுதாரரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் நான்காம் நிலை பணியாளர்கள் நியமனத்திற்கு நேர்முகத்தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் எழுத்து தேர்வு மூலம் மட்டுமே இனி நியமனம் நடைபெறும் எனவும் மாநில அரசு கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது

முந்தைய கூட்டத்தொடருக்கும் தற்போதைய கூட்டத்தொடருக்கும் இடையே பிறப்பிக்கப்பட்ட ஆறு அவசர சட்டங்களுக்கு மாற்றாக மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு சுட்டமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது பல்வேறு பிரச்சினைகளை இந்த கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன கூட்டத்தொடரை கமூகமாக நடத்துவதுகுறித்து அரசு சார்பில் நேற்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரு அவைகளைச் சேர்ந்த பல்வேறு கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றம் கமுகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அனைத்து கட்சிகளும் எழுப்பும் முக்கிய பிரச்சினைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று அவர் உறுதி அளித்தார் கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு குமார் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அனந்த் வழங்குவதாக அனைத்துக்கட்சிகளும் உறுதி அளித்துள்ளன என்று தெரிவித்தார் மாநிலங்களவைத்தலைவரும் குடியரகத் துணைத்தலைவருமான திரு எம் வெங்கையா நாயுடு மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் ஆகியோரும் தனித்தனியாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர்

நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிப்பதாக அனைத்துக்கட்சிகளும் உறுதி அளித்துள்ளன என்று மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் கூறியுள்ளார் நேற்று மாலை புதுதில்லியில் அவர் அனைத்துக்கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் கூட்டத்திற்குப்பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டத்தொடரில் இந்த எடுத்துக்கொள்ளப்படவுள்ள மசோதாக்கள் மீதான விவாதங்கள் கமூகமான முறையில் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நாடாளுமன்ற நூலகம் மற்றும் நாடாளுமன்ற அலுவலகங்களை தொடர்பு கொள்ளும் வகையில் புதிய வைஃபை இணைப்பு வசதியை இன்று முதல் மக்களவை உறுப்பினர்கள் பெற இருப்பதாகவும் அவர் கூறினார் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தில் பால் வழங்குவதற்கு மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சகங்களுக்கு இடையே இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பல்வேறு கிடங்குகளில் சுமார் மூன்றரை லட்சம் டன் பால் பவுடர்கள் இருப்பு வைக்க்ப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் உயர் அமைப்பான காரிய கமிட்டியை புதிதாக அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி அமைத்துள்ளார்

முந்தைய கமிட்டியின் உறுப்பினர்களாக இருந்த கட்சியின் மூத்த தலைவர்களான திரு திக்விஜய்சிய் திரு ஜனார்தன் திவிவேதி திரு கமல்நாத் திரு குஷில் கமார் ஷிண்டே திரு மோகன் பிரகாஷ் திரு சி பி ஜோஷி ஆகியோர் தற்போது புதிய கமிட்டியில் சேர்க்கப்படவில்லை கட்சியின் பிற முக்கிய கிளை அமைப்புகளான இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் சேவாதளம் இளைஞர் காங்கிரஸ் மகளிர் காங்கிரஸ் தேசிய மாணவர் பிரிவு ஆகிய அமைப்புகளின் தலைவர்கள் காரிய கமிட்டியின் சிறப்பு அழைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கட்சியின் தலைவராக திரு ராகுல் காந்தி பொறுப்பேற்பதற்கு முன்பு இந்த அமைப்பு முழுவதுமாக கலைக்கப்பட்ட நிலையில் தாம் கட்சி தலைவரான பின்னர் முதல் முறையாக திரு ராகுல் காந்தி காரியகமிட்டியை அமைத்துள்ளார்

அதில் ஒருவர் பின்னர் பதவி விலகினார்

தேர்தல் ஆணையம் அதன் மீது விசாரணை நடத்தி வருகிறது

தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்பு இன்றும் இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறவுள்ளது சபரி மலையில் பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராளது என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது

கடந்த நான்காண்டுகளில் புதிதாக மின் இணைப்பு பெற்ற கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி மூலம் கலந்துரையாடவுள்ளார்

தற்போதைய அரசு அந்த கிராமங்களுக்கு ஒளியேற்றி இருப்பதாகவும் அந்த மக்களின் நலனில் அக்கறைக்கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் மொபைல் செயலி மூலமாக நாளைய தினம் மக்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் துர்தர்ஷன் நியூஸ் தொலைக்காட்சியில் இது நேரடியாக ஒளிபரப்பாகும் குஜராத்தில் கனமழை பெய்துவருவதை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை அங்கு மேற்கொள்ளவிருந்த பயணம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது கிர்சோம்நாத் மாவட்டம் வெரவல் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் ரூபாணி மழையால் மோசமாக பாதிக்கப்பட்ட வல்சாத் மற்றும் ஜுனாகத் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் தொடர்பாக மாநில அரசுடன் பிரதமர் அலுவலகம் தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் நான்காம் நிலை அரசு பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்முக தேர்வு இளி நடத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு கூறியுள்ளது எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே இந்த பணியாளர்கள் நியமனம் இனி நடைபெறும் என்று மாநில அரசின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் ஆளுநர் திரு என் என் வோரா தலைமையில் நடைபெற்ற மாநில நிர்வாக குழுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் ஏற்கெனவே தொடங்கப்பட்ட பணி நியமன நடைமுறைகளுக்கு இது பொருந்தாது எனவும் புதிதாக நடைபெறும் அனைத்து நியமனங்களும் இந்த நடைமுறைப்படியே நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் முறையாள அனுமதியின்றி தங்கியுள்ள இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது முறையான அனுமதியை பெற்று தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் என்று அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு நவ்தீப் சூரி வலியுறுத்தியுள்ளார் சட்டவிரோதமாக ஐக்கிய அரபு எமிரேட்டில் தங்கியிருப்போர் தண்டிக்கப்படமாட்டார்கள் எனவும் அவர்களுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்தது

நொய்டா அருகே சாபேரி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஆறு மாடி கட்டிடம் ஒன்று நேற்று இரவு இடிந்து விழுந்தது

தீயணைப்புத்துறை தலைமை அதிகாரி திரு அருண்குமார் தெரிவித்தார் மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக்குழு ஈடுபடுத்தப்பட்டுள்ளது மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு கவுதம புத்தா நகர் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் காஷ்முரில் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் முகாம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர்

இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து உடனடியாக தெரியவில்லை என்று அதிகாரிகள் கூறினர் அமெரிக்க தடைகளுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் ஈரான் புகார் அளித்துள்ளது இந்த புஷர் நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித்தொடர்பாளர் திரு பஹ்ராம் கஸேமி தெரிவித்தார் விதிமுறைகளுக்கு மாறான இந்த தடைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு முகமது ஜாவத் சரீஃப் டிவிட்டரில் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையை ஜுலை மாத இறுதிக்கு இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்

வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள சர்இபுல் மாகாணத்தில் கிராமம் ஒன்றில் தாலிபான் அமைப்பினரும் கிராம மக்களும் கூட்டம் நடத்தியபோது அதில் ஐ எஸ் தீவிரவாதி இந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக மாகாண காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர்

இதனிடையே கந்தகார் மாகாணத்தில் காவல்துறை சோதனை சாவடி மீது தாலிபான் அமைப்பினர் நேற்று இரவு நடத்திய தாக்குதலில் காவல்துறையினர் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏழு பேர் காயமடைந்தனர் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் மல்யுத்தப்போட்டியில் முதல்நாளான நேற்று இந்தியா நான்கு பதக்கங்களை பெற்றது

வெவ்வேறு பிரிவுகளில் விஜய் மற்றும் ஆர்யன்பவார் ஆகியோர் வெள்ளிப்பதக்கங்களையும் குமார் சுனில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர்

லீட்ஸில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச தீர்மானித்தது

இதன் மூலம் மூன்று போட்டிகளை கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் அந்த அணி கைப்பற்றியுள்ளது அடுத்ததாக இரு அணிகளுக்கும் இடையே ஐந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன